இன்று உரையாற்றுகிறார் உத்தரபிரதேசத்தின் அலிகாரில் புதிய பாதுகாப்பு தொழில் வளாகத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் உத்தரபிரதேச முதலமைச்சு் திரு யோகி ஆதித்யநாத் ஆகியோர் இன்று தொடங்கி வைக்கின்றனர்

எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வியட்நாம் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஜய் ஜெயராம் மற்றும் மிதுன் மஞ்சுநாத் ஆகியோர் விளையாடவுள்ளனர் இனி விரிவான செய்திகள் பிரதமா் திரு நரேந்திர மோடி இன்று மும்பை மகாராஷ்டிரா தலைநகா் மும்பை செல்கிறாா்

அக்கழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள எரிபொருள் அறிவியல் மற்றும் பொறியியல் சுற்றுச்சூழல் அறிவியல் ஆகிய துறைகளுக்காக கட்டிடங்களை பிரதமர் திறந்து வைக்கிறார் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு வித்யாசாக் ராவ் முதலமைச்சா் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொள்கின்றனர் உத்தரபிரதேசத்தின் அலிகாரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பாதுகாப்பு தொழில் வளாகத்தை பாதுகாப்புத்துறை அமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் உத்தரபிரதேச முதலமைச்ச் திரு யோகி ஆதித்யநாத் ஆகியோர் இன்று தொடங்கி வைக்கின்றனர் பாதுகாப்புத்துறை பொருட்களின் உற்பத்திக்காக பிரத்யேகமாக தொழில் வளாகங்களை தொடங்குவதள் முயற்சியாக இந்த திட்டம் தொடங்கப்படவுள்ளது இத்தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் ஆக்ரா அலிகார் லக்னோ கான்பூர் சித்ரகாட் மற்றும் ஜான்சி ஆகிய இடங்கள் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தொடர்பான துறை சார்ந்த கூட்டங்கள் ஏற்களவே நடைபெற்றுள்ளதாகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டுக்கழகத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தான்டு தொடக்கத்தில் தமிழகத்தில் இத்தகைய பாதுகாப்பு தொழில் மையம் தொடங்கப்பட்டுத குறிப்பிடத்தக்கது

தொடர் மழையால் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் அனைத்துப் பகுதிகளும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன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

இடுக்கி அணையின் ஐந்து மதகுகளும் திறந்து விடப்பட்டுள்ளன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

மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கையில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிரதம் திரு நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் கேரள முதலமைச்சா் திரு பினராய் விஜயளை தொலைபேசியில் தொடா்புகொண்டு அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக உறுதி அளித்துள்ளனர் கேரளாவில் உள்ள குழ்நிலையை உன்னிப்புடன் கவனித்து வருவதாக உள்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

கர்நாடகாவில் தொடர்ந்து காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் பலத்த மழை காரணமாக அம்மாநிலத்தில் உள்ள அணைகளுக்கு வரும் உபரி நீர் முழுவதும் திறந்துவிடப்பட்டுள்ளது

காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாள இடங்களுக்கு செல்லுமாறும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ மீன் பிடிக்கவோ செல்பி எடுக்கவோ வேண்டாம் என்று டொதுமக்களை இந்த மாவட்டங்களின் ஆட்சியர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் மத்திய நீர்வள ஆணையத்தின் அழிவுறுத்தலின்பேரில் இந்த எச்சிக்கை விடப்பட்டுள்ளது கபினி கிருஷ்ணராஜசாக் ஆகிய அணைகளிலிருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் மேட்டுர் அணை மீண்டும் நிரம்பும் என்று பொதுப்பணித் துறை வட்டாரங்கள் தெரிவித்தன தற்போது

மேட்டுர் அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகிக்கும் என்பதால் பொதுப்பணித் துறை அதிகாரிகள் நிலைமை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறார்கள் நடப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் முத்தலாக மசோதாவிற்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்படாமல் இருப்பதற்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியே காரணம் என பிஜேபி குற்றம்சாட்டியுள்ளது இத்தொடர்பாக புத்தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைக்சள் திரு அனந்த்குமார் மக்களவையில் இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளித்த காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கி அரசியல் காரணமாக மாநிலங்களவையில் இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்று கூறினார் கடைசிவரை இந்த மசோதாவை மழைக்கால கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற அரசு முயற்சித்ததாகவும் ஆனால் காங்கிரஸ் கட்சி இதனை தடுத்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இஸ்லாமிய பெண்களின் நலனை பாதுகாப்பதில் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் இந்த விவகாரத்தில் வெளிப்பட்டுவிட்டதாக சுட்டத்துறை அமைச்சா் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் ஐநாவிலிருந்து வாராந்திர ஹிந்தி செய்தி அறிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சா் திருமதி சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐநா அமைப்பில் ஹிந்தியை அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக அறிவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்துவருவதாக அவர் கூறினார்

ஹிந்தி மொழியில் பிரத்யேகமாக ஐநா டுவிட்டர் பக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஷ்மா சுவராஜ் கூறினார் பாகிஸ்தானில் புதிய பிரதமராக பொறுப்பேற்கவுள்ள திரு இம்ரான்காளை அந்நாட்டிற்கான இந்திய தூதர் அஜய் பிஸ்ஸாரியா நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாதில் உள்ள அவரது இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்ற்து இத்தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள இந்திய தூதரகம் தீவிரவாதம் எல்லைத் தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவை தொடர்பாக இந்தியாவின் எண்ணங்களை இந்த சந்திப்பின்போது இந்திய தூதர் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளது

அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு பைசல் ஜாவத்கான் இஸ்லாமாபாதில் இந்த தகவலை நேற்று தெரிவித்தாா் இந்தியாவின் பிரபல கிரிக்கெட் முன்னாள் வீரர்கள் கனில் கவாஸ்கர் கபில் தேவ் மற்றும் நவ்ஜோத்சிங் சித்து ஆகியோருக்கு இந்த பதவியேற்பு விழாவிற்காக அழழப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார்

அன்றைய தினமே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் பதவியேற்கவுள்ளனர் மின்சாரத் துறையில் நேபாள் பங்களாதேஷ் இடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதற்கான புரிந்துணா்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது காட்மாண்டுவில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் நேபாள் மற்றும் பங்களாதேஷ் அமைச்சர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் மின்சார உற்பத்தி மின் கட்டமைப்ப வலுப்படுத்துதல் புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி மற்றும் நீர்மின் நிலையங்கள் ஆகியவற்றை இருதரப்பிலும் பயனடையும் வகையில் இணைந்து செயல்பட இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது பிரதமா் திரு நரேந்திர மோடியை ஐநா பொதுசபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி மரியா பெர்ணான்டா எஸ்பினோசா கார்சஸ் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார்

ஐநா தலைவராக திருமதி எஸ்பினோசா தனது பொறப்புகளை நிறைவேற்றுவதற்கு இந்தியா தனது முழு ஒத்துழைப்பை வழங்கும் என பிரதமர் உறுதியளித்தார் தீவிரவாதம் ஐநா மறுசீரமைப்பு கற்றுச்சூழல் உள்ளிட்ட விவகாரங்களில் ஐநா எடுக்கவேண்டிய முக்கிய நடவடிக்கைகள் குறித்து இந்த சந்திப்பின்போது ஆலோசிக்கப்பட்டதாக பிரதம் அலுவலகம் தெரிவித்துள்ளது

ஐநா பொது செயலாளர் திரு அண்டோளியோ குட்ரஸ் பரிந்துரையின்பேரில் ஐநா பொது சபை இந்த நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது

மற்றொரு அரையிறுதியில் மிதுன் மஞ்சுநாத் இந்தோனேஷியாவின் ஷிசார் ஹிரானை எதிர்கொள்கிறார்